தென்கிழக்கு வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வுநிலை வலுவான தாழ்வு பகுதியாக உருவெடுத்துள்ளது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் மீதான குற்றச்சாட்டை விசாரிக்கும் அமர்வில் இருந்து நீதிபதி ரமணா விலகினார் இலங்கையில் கொழும்பு அருகே புகோடா நகரில் இன்று மீண்டும் குண்டு வெடித்தது சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் பி வி சிந்துவும் சமீர் வர்மாவும் காலிறுதிக்கு தகுதிப் பெற்றுள்ளனர்

பாலச்சந்திரன் கூறியுள்ளார்

அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச்செயலரும் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் பொறுப்பாளருமான திரு சஞ்சய் தத் முதலமைச்சர் திரு நாராயணசாமி அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் கலந்துகொண்டுள்ளனர் நடந்து முடிந்த நாடாளுமன்றத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் திரு வைத்திலிங்கம் மற்றும் தட்டாஞ்சாவடி சட்டமன்றத் தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் திரு வெங்கடேசனுக்கு ஆதரவாக தேர்தல் பணியாற்றிய அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் மீது முன்னாள் பெண் ஊழியர் ஒருவர் தெரிவித்து இருந்த பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பாக விசாரிக்க நீதிபதிகள் திரு

ஏ பாப்டே திருமதி இந்திரா பேனர்ஜி மற்றும் திரு

வி ரமணா ஆகியோர் கொண்ட அமர்வு நியமிக்கப்பட்ட நிலையில் இந்த அமர்வில் இருந்து விலகிக் கொள்வதாக நீதிபதி திரு

ரமணா அறிவித்துள்ளார்

ரஞ்சன் கோகோய் மீது குற்றம் சாட்டிய பெண் நீதிபதி ரமணா தலைமை நீதிபதியின் நெருங்கிய நண்பர் என்றும் அவரது வீட்டிற்கு அடிக்கடி வந்து செல்வார் என்றும் எனவே அவரது விசாரணை பாரபட்சம் மிக்கதாக இருக்கும் என்று குற்றம் சாட்டியதை தொடர்ந்து நீதிபதி ரமணா இந்த அமர்வில் விலகுவதாக தெரிவித்துள்ளார் தேசத்தின் பாதுகாப்பும் பயங்கரவாதமும் தான் நாட்டின் முன் உள்ள முக்கியமான பிரச்சனை என்று பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பீகாரில் தார்பங்கா என்ற இடத்தில் இன்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரப் பொதுக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் பயங்கரவாதம் காரணமாக நாட்டின் ஏழைகள் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றார் தேர்தலில் ஒரு சில தொகுதிகளில் போட்டியிடும் கட்சிகளின் தலைவர்கள் கூட பிரதமர் ஆவதற்கு வரிசையில் நிற்பதாகவும் அவர் கூறினார்

பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் சூறாவளி சுற்றுப் பயணத்தை மேற்கொண்டு வாக்கு வேட்டையாடி வருகிறார்கள் பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி இன்று காலை பீகாரில் தேர்தல் பிரச்சாரம் செய்தார் இன்று மாலை வாரணாசி பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார் வாரணாசி தொகுதியில் போட்டியிடுவதற்காக அவர் நாளை வேட்புமனு தாக்கல் செய்கிறார் பாஜக தேசிய தலைவர் திரு அமீத் ஷா உத்தரபிரதேசத்தில் இன்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் காஜிப்பூர் மற்றும் உன்னோ ஆகிய இடங்களில் பொதுக் கூட்டங்களில் பேசுகிறார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி ராஜஸ்தான் மாநிலம் ஜலோர் என்ற இடத்தில் பொதுக் கூட்டத்தில் பேசுகிறார் இன்று அவர் அஜ்மீர் மற்றும் கோட்டா ஆகிய இடங்களிலும் பொதுக் கூட்டங்களில் பேசுகிறார் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி வத்ரா உத்தரபிரதேசத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் செல்வி மாயாவதி ஷாஜஹான்ப்பூர் மற்றும் கன்னோஜ் ஆகிய மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி போட்டியிடும் வாரணாசி தொகுதியில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா போட்டியிடுவார் என்ற வதந்திக்கு காங்கிரஸ் கட்சி முற்றுப்புள்ளி வைத்துள்ளது இந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட திரு அஜய் ராய் என்பவரை வேட்பாளராக காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது

நரேந்திர மோடிக்கு எதிராக போட்டியிட்டு தோல்வியடைந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது ஈரானில் இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ய இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு அமெரிக்கா வழங்கி இருந்த சலுகை விலக்கிக் கொள்ளப்பட்டதை அடுத்து கச்சா எண்ணெய்க்கு ஏற்பட்டுள்ள பற்றாக்குறையை சமாளிக்கும் வகையில் எண்ணெய் துரப்பன அளவை அதிகரிக்கும் திட்டம் எதுவும் தங்களிடம் இல்லை என்று சவுதி அரேபியா கூறியுள்ளது சவுதி அரேபியாவின் எரிசக்தி துறை அமைச்சர் திரு

அறிவிப்பை அடுத்து சர்வ தேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரிக்க கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

சிறிய அளவிலான இந்த சம்பவத்தில் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை என அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன

மறு உத்தரவு வரும் வரை இந்த தடை உத்தரவு அமலில் இருக்கும் என்றும் இலங்கை விமானப் போக்குவரத்து ஆணையம் அறிவித்துள்ளது இலங்கையில் நடந்த தொடர் குண்டு வெடிப்பு தாக்குதலையடுத்து நடவடிக்கை இந்த மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதனிடையே மத்திய வெளியுறவுத் துறை இணை அமைச்சர் டாக்டர் வி

சிங் டெல்லியில் உள்ள இலங்கை தூதரகத்திற்கு இன்று விஜயம் செய்து இலங்கையில் நடைபெற்ற குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பலியானவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களுக்கு தமது இரங்கலை தெரிவித்தார் உலகெங்கும் தட்டம்மை நோய் வேகமாக பரவி வருகிறது என்று உலக சுகாதார நிறுவனம் சமீபத்தில் எச்சரித்து இருந்தது

வாஷிங்டன் மாகாணம் மற்றும் நியூயார்கில் இந்த நோய் அதிக அளவில் பரவியுள்ளது கண்டறியப்பட்டுள்ளது

அர்விந்த் கேஜ்ரிவால் டெல்லியில் இன்று அக்கட்சியின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார்

கேஜ்ரிவால் டெல்லிக்கு மாநில அந்தஸ்து கிடைத்தால் என்ன செய்வோம் என்றும் கிடைக்காவிட்டால் என்ன செய்வோம் என்றும் இரண்டு விதமான வாக்குறுதிகள் அந்த தேர்தல் அறிக்கையில் இடம் பெற்றுள்ளன உயர்த்தப்பட்ட நீதிமன்ற கட்டணத்தை குறைப்பது மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாளை மற்றும் நாளை மறுநாள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபடப்போவதாக தமிழ்நாடு புதுச்சேரி வக்கீல் சங்கங்களின் கூட்டுக்குழு பொதுச்செயலர் திரு சிவசுப்ரமணியன் தெரிவித்துள்ளார்

இந்த உதவி மையங்களுக்கு மாணவர்கள் நேரில் சென்று இலவசமாக ஆன்லைனில் பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று உலக மலேரியா தினம் கடைபிடிக்கப்படுகிறது மலேரியா ஒழிப்பு என்னிடம் இருந்து தொடங்கட்டும் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும்

பெண் பயணி கைது செய்யப்பட்டு அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புடினும் வடகொரிய அதிபர் திரு கிம் ஜாங் உன் ஆகியோரிடையேயான முதலாவது பேச்சுவார்த்தை ரஷ்ய துறைமுக நகரமான விளாடிவோஸ்டோக்கில் இன்று தொடங்கியது கொரிய தீபகற்ப பகுதியில் பதற்றத்தை குறைக்க நடைபெற்று வரும் முயற்சிக்கு தாம் ஆதரவு அளிப்பதாகவும் இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பை வியிவுப்படுத்தும் வகையிலும் இந்த சந்திப்பு அமைந்துள்ளதாக ரஷ்ய அதிபர் திரு

சீனாவில் லூஹான் என்ற இடத்தில் நடைபெற்று வரும் ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பி வி சிந்துவும் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சமீர் வர்மாவும் காலிறுதிக்கு தகுதிப் பெற்றுள்ளனர்

வி சிந்து வெற்றி பெற்றார்

தென்கிழக்கு வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வுநிலை வலுவான தாழ்வு பகுதியாக உருவெடுத்துள்ளது

ரஞ்சன் கோகோய் மீதான குற்றச்சாட்டை விசாரிக்கும் அமர்வில் இருந்து நீதிபதி ரமணா விலகினார் இலங்கையில் கொழும்பு அருகே புகோடா நகரில் இன்று மீண்டும் குண்டு வெடித்தது சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் பி வி சிந்துவும் சமீர் வர்மாவும் காலிறுதிக்கு தகுதிப் பெற்றுள்ளனர்